நரேந்திரமோடி தலைமையில் கங்கை ஆற்றை சுத்தப்படுத்தும் நமாமி கங்கை திட்டத்தின் தேசிய கவுன்சில் முதல் கூட்டம் இன்று கான்பூரில் நடைபெற்றது

சுங்க வரி வசூல் மையங்களை கடந்து செல்லும் அனைத்து வாகனங்களுக்கும்

பிரகாஷ் ஜவுடேகர் ஜல்சக்தி துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் மற்றும் அமைச்சர்கள் மூத்த அதிகாரிகள் ஆகியோர் இதில் பங்கேற்றனர் இந்தக் கூட்டத்தில் கங்கை ஆற்றை தூய்மைப்படுத்த இதுவரை மேற்கொள்ளப்பட்டு உள்ள நடவடிக்கைகள் குறித்து கேட்டறிந்த பிரதமர் மேலும் சில வழிமுறைகளையும் எடுத்துக் கூறினார்

இன்றைய பிரச்சாரக் கூட்டம் ஒன்றில் பேசிய பாஜக தேசியத் தலைவரும் உள்துறை அமைச்சருமான திரு அமீத்ஷா ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நக்சல் நடவடிக்கைகளை பாஜக வால் மட்டுமே கட்டுப்படுத்தப்படும் என்று உறுதிபடக் கூறினார்

வாகனங்களின் எரிபொருள் நேரம் மாசுக் கட்டுப்பாடு மற்றும் தடையில்லாத பயணத்தை மேற்கொள்ளும் வகையில் மத்திய அரசு தேசிய மின்னணு வரி வசூல் முறையை ஏற்படுத்தி உள்ளது

குடியரசுத் தலைவர் திரு

இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி முதலமைச்சர் திரு நாராயணசாமி அமைச்சர்கள் திரு ஷாஜகான் திரு கமலகண்ணன் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திரு கோகுலகிருஷ்ணன் திரு வைத்திலிங்கம் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொள்ள உள்ளனர் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் குர்மித் சிங் பட்டமளிப்பு விழாவில் துவக்க உரை நிகழ்த்துகிறார் புதுச்சேரி காவல்துறையில் உள்ள பீட் காவலர்களுக்கு பல்வேறு புதிய பொறுப்புகள் வழங்கப்பட்டு உள்ளதாக துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி தமது வாட்ஸ் அப் செய்தியில் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி காரைக்கால் மாஹே ஏனாம் உள்ளிட்ட காவல் நிலையங்களைச் சேர்ந்த பீட் காவலர்களின் கூட்டம் இன்று புதுச்சேரி பல்கலைக்கழக கருத்தரங்குக் கூடத்தில் நடைபெற்றது இந்தக் கூட்டத்தில் காவல் துறையினர் பொதுமக்களுடன் நெருங்கிய தொடர்பில் இருக்கும் வகையில் பல்வேறு கருத்துக்கள் பரிமாறப்பட்டது இதன்படி அனைத்து காவலர்களும் கடந்த கால மற்றும தற்போதைய குற்றவாளிகள் குறித்த விவரங்களை தெரிந்து கொண்டு அவர்களின் நடவடிக்கைகளை தொடர்ந்து கண்காணித்து மேலதிகாரிகளுக்கு தொடர்ந்து தகவல் தெரிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது மேலும் பள்ளியில் இருந்து படிப்பை பாதியில் நிறுத்திவிட்ட மாணவர்கள் ஏதேனும் கைத்தொழில் பயிற்சிப் பள்ளிகளிலோ சேருவதற்கு காவலர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இதன் மூலம் இந்த மாணவர்கள் பணத்திற்காக சமூக விரோத கும்பல்களுடன் சேர்வது தடுக்கப்படும் என்று முடிவு செய்யப்பட்டது

காரைக்கால் மாஹே ஏனாம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த பீட் காவலர்கள் காணொளி காட்சி மூலம் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்றனர் உள்துறை அமைச்சகம் மற்றும் காவல்துறை ஆய்வு மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் வழிகாட்டுதலின் படியே இன்றைய நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டதாக டாக்டர் கிரண்பேடி தெரிவித்துள்ளார் நிகழ்ச்சியில் தலைமைச் செயலர் திரு அஸ்வினி குமார் காவல்துறை டிஜிபி திரு ஸ்ரீவத்சவா கூடுதல் செயலர் திரு சுந்தரேசன் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர்

இந்தப் பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு பிரான்சில் உயர்கல்வி பயிலவும் பணியாற்றவும் வாய்ப்புகள் உள்ளதாகவும் தெரிவித்தார் புதுச்சேரியில் ரேஷன் கார்டுதாரர்களுக்கு அரசு அறிவித்தது போல இலவச அரிசிக்கு பதிலாக இன்னும் ஒரு வாரத்திற்குள் பணத்தை அவர்களது வங்கிக் கணக்கில் செலுத்தாவிட்டால் தொழிலாளர்கள் சார்பில் சிவில் சப்ளை துறை அலுவலகத்தை முறைசாரா தொழிலாளர்களை ஒன்றுதிரட்டி முற்றுகைப் போராட்டம் நடத்தப் போவதாக மக்கள் நீதிமய்ய புதுச்சேரி மாநிலத் தலைவர் திரு

ஏ சுப்ரமணியன் எச்சரித்துள்ளார்

புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சருக்கு இடையே உள்ள அதிகாரம் தொடர்பான வழக்கின் தீர்ப்பை சென்னை உயர் நீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வைத்துள்ள நிலையில் இனியாவது முதலமைச்சர் புதுச்சேரியின் வளர்ச்சிப் பணிகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திரு சுப்ரமணியன் வலியுறுத்தினார் புதுச்சேரியில் உள்ளாட்சித் தேர்தலை நடத்த உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அரசை வலியுறுத்தியுள்ளது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் புதுச்சேரி மாநிலக் குழுக் கூட்டம் இன்று நடைபெற்றது அதில் அரசு நிர்வாகத்தில் உள்ளூர் அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு அளித்து நியமிக்க வேண்டும் என்றும் கூடுதலாக உள்ள ஐஏஎஸ் மற்றும் ஐபிஎஸ் அதிகாரிகளை திருப்பி அனுப்ப நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது

நரேந்திரமோடி தலைமையில் கங்கை ஆற்றை பிரதமர் சுத்தப்படுத்தும் நமாமி கங்கை திட்டத்தின் தேசிய கவுன்சில் முதல் கூட்டம் இன்று கான்பூரில் நடைபெற்றது தேசிய நெடுஞ்சாலைகளில்

குடியரசுத் தலைவர் திரு

புதுச்சேரியில் குற்றச் செயல்களை கண்காணித்துக் கட்டுப்படுத்த பீட் காவலர்கள் பொதுமக்களுடன் நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி வலியுறுத்தி உள்ளார்